இந்திய ஜொ்மனி நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தான ஒப்பந்தங்கள் இருநாடுகளின் நட்புறவை பறை சாற்றுவதாக பிரதமா் திரு

அரசுத்துறைகளில் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களும் படிப்படியாக மின்சார வாகனங்களாக மாற்றப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சா் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் பல்வேறு புதிய திட்டங்களை இன்று துவக்கி வைத்தார்

ஆன்டிகுவாவில் இந்திய வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறுகிறது

புதுதில்லியில் இந்திய ஜெர்மன் ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் இன்று ஜொ்மன் தலைவர் ஏஞ்சலா மொ்க்கலுடன் இணைந்து பங்கேற்ற பின்னர் உரையாற்றிய பிரதமா் தமிழகத்திலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு பாதுகாப்பு திட்டங்களில் ஜொ்மனி பங்கேற்க தாம் அழைப்பு விடுப்பதாக குறிப்பிட்டார்

ஏஞ்சலா மெர்க்கல் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி துறைக்கு இந்தியா மாறி வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் இந்தியாவின் சிறப்பு வாய்ந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள ஜெர்மனி விரும்புவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் டாக்டர் ஏஞ்சலா மெர்க்கலுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு பிரதமர் அவரை அன்புடன் வரவேற்றார் இதனைத்தொடா்ந்து டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் இரு தலைவா்களும் பொருளாதார ஒத்துழைப்பு வாத்தகம் முதலீடு வேளாண்மை பிரிவுகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர்

குடியரசுத்தலைவர் திரு

முன்னதாக ராஜ்காட்டில் அமைந்துள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் டாக்டர் ஏஞ்சலா மெர்க்கல் மலர்அஞ்சலி செலுத்தினார்

மின்னணு வாகனங்கள் பயன்பாட்டால் செலவு குறைவதோடு பெட்ரோல் டீசல் பயன்பாடும் பெருமளவில் தவிர்க்கப்படும் என்றார்

நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா சரியான பாதையில் செல்வதாக பாராட்டிய அவர் மாசு அளவை குறைக்க பிரதமர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துவருவதையும் சுட்டிக்காட்டினார்

சுற்றுச்சூழல் மாசிலிருந்து மக்களை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் ஆலோசனை மேற்கொண்டு உரிய வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

ரவிசங்கர் பிரசாக் தெரிவித்திருக்கிறார் ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் சமூக வலைதளமான வாட்ஸ்அப் செய்தி தளத்தில் தனிநபர் உரிமைகளுக்கு பங்கம் ஏற்படுவது குறித்து அரசின் கவலையை வெளியிட்டிருக்கிறார் லட்சக்கணக்கான இந்தியர்களின் தனிநபர் உரிமையை பாதுகாப்பது தொடர்பாகவும் உரிமை மீறல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் வரும் திங்கட்கிழமைக்குள் விளக்கம் அளிக்குமாறு வாட்ஸ் அப் நிறுவனத்தை அரசு அறிவுறுத்தியுள்ளது நம்நாட்டின் பத்திரிக்கையாளர்களையும் மனித உரிமை இயக்கத்தினரையும் இலக்காக கொண்டு இஸ்ரேல் நிறுவனம் உளவு பார்த்ததாக வாட்ஸ்அப் தெரிவித்ததை அடுத்து மத்திய அரசு இந்நடவடிக்கைகயை மேற்கொண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது மமமமம பன்வாரிலால் புரோஹித் தேசிய பேரிடர் மீட்பு படையின் சார்பில் சென்னையில் கூவம் நதியை தூய்மைப் படுத்தும் பணிகளை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று துவக்கி வைத்தார்

தேசிய பேரிடர் மீட்பு படை தலைவர் திரு

கீழடி அகழ்வராய்ச்சி பணிகளின் போது கிடைக்கப்பெற்ற பொருட்களை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் காட்சிபடுத்தும் அரங்கையும் காணொலி மூலம் அவர் இன்று திறந்துவைத்தார் முன்னதாக தமிழ்நாடு நாள் விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மெரீனா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சா் ஜெயலலிதாவின் சமாதியில் இன்றுகாலை மலா்தூவி மரியாதை செலுத்தின் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்றுமாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு விருதுகளையும் அவர் வழங்குகிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதனிடையே தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று பணிக்கு திரும்பியுள்ள அரசு மருத்துவர்கள் அனைவருக்கும் டாக்டர் விஜயபாஸ்கர் நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளார் இதனையடுத்து அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த பணி முறிவு உத்தரவு திரும்பப் பெறப்படுவதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சர் உறுதி அளித்தபடி அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு கனிவுடன் பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

முத்தமிழ் செல்வன் திரு

இதற்காக சிறப்பாக பங்காற்றிய குமரி தந்தை என அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் பணியை போற்றும் வகையில் அன்னாரது மணி மண்டபத்தில் அமைந்துள்ள நேசமணியின் திருவுருச்சிலைக்கு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் மு வடநேரே உட்பட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்